வரப்பிரசாதமாகும் என்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் நாட்டின் கடல்சார் நலனைபாதுகாப்பதில் கடற்படைசிறப்பான பங்களிப்பைஆற்றிவருவதாகபாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் சரியானஉணவு உட்கொள்ளுங்கள் திட்டத்தைமத்தியசுகாதாரஅமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் நேற்றுதொடங்கிவைத்தார்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் நாட்டின் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்குதேசியஆள்சேர்ப்பு முகமைஒர் மாபெரும் வரப்பிரசாதமாகும் என்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் இது தொடர்பாகட்விட்டரில் பதிவிட்டுள்ளஅவர் பொதுதிறனாய்வு தேர்வின் மூலம் தேவையற்றதேர்வுகள் நீக்கப்படுவதாகஅவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிப்படைத்தன்மையுடன் அரசு இயங்குவதற்குவழிபிறந்துள்ளதாகஅவர் குறிப்பிட்டுள்ளார்

அமித் ஷா இந்தத் திட்டத்தைசெயல்படுத்தியதற்காகபிரதமர் திருநரேந்திரமோடிக்குநன்றிதெரிவித்துள்ளார் இது தொடர்பானட்விட்டர் பதிவில் பொதுத் தேர்வின் மூலம் மத்தியஅரசுபணிகளில் சேருவதற்குபலவிதமானதேர்வுகள் எழுததேவையில்லைஎன்றுஅவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்துதரப்பினருக்கும் ஒரேவிதமானவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் ஒவ்வொருமாவட்டத்திற்கும் ஒருதேர்வு மையம் செயல்படும் என்றார் பலமொழிகளில் நடத்தப்படும் பொதுதேர்வில் எடுக்கும் மதிப்பெண்கள் மூன்றாண்டுகளுக்குசெல்லுபடியாகும் என்றுஅவர் கூறினார் ஒரேதேர்வு என்பதால் மாணவர்களுக்கு இது சிக்கனநடவடிக்கையாகவும் இருப்பதாகஅவர் கூறியுள்ளார்

மோடிதலைமையிலானஅரசுஅதிரடியாக இளைஞர்களின் எதிர்காலத்திற்கேற்றபயனுள்ளதிட்டத்தைஅறிமுகப்படுத்தியுள்ளதாகஅவர் கூறினார் வேலைகிடைப்பதில் உள்ளசிக்கல்களைத் தவிர்த்துநியாயமானவெளிப்படையானவகையில் பொதுத் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகஅவர் கூறினார் இந்ததிட்டம் வரவாற்றில் இடம் பெறும் என்றுமத்தியஅமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடியிள் தலைமையில் மத்தியஅரசுப் பணிகளுக்கானதேர்வு ஒரேவிதத்தில் நடத்தப்படுவதுபலசிக்கல்களுக்குத் தீர்வாகஉள்ளதாகஅவர் தெரிவித்தார் இந்தநடவடிக்கைஆள்சேர்ப்புக்கும் தெரிவு செய்யப்படுவதற்கும் எளிமையானதாகும் என்றுஅவர் கூறியுள்ளார் மாவட்டங்கள் தோறும் ஒருமையம் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் தொலைதூரபகுதிகளில் வாழும் மக்கள் பயன்பெறுவதற்குஏதுவாக இந்தநடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டுள்ளதாகஅவர் கூறினார் அடுத்தஆண்டுமுதல் நடைமுறைப்படுத்தப்படும் இந்ததிட்டத்தில் மாநிலஅரசுகளும் சேர்ந்துகொள்ளவேண்டும் என்றுஅறிவுரைகூறப்பட்டுள்ளது ஆள்சேர்ப்பு முகமையின் தலைமையகம் தில்லியில் இயங்கும் எதிர்காலத்தில் தனியார் துறையினரும் இத்திட்டத்தில் சேர்ந்துகொள்வார்கள் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

பிரதமர் திரு நரேந்திரமோடி பஞ்சாபியர்கள் கொண்டாடும் குரு க்ரந்த் சாஹிப் பண்டிகைக்குவாழ்த்துதெரிவித்துள்ளார் குரு க்ரந்த் சாஹிப் மக்களுக்குசேவைசெய்யும் மனப்பான்மையைவளர்த்தார் என்று புகழாரம் சூட்டினார் அநியாயத்திற்குதலைகுனியாமல் வாழவேண்டும் என்றும் ஒற்றுமைஒருமைப்பாடுபோன்றவைநல்லசமுதாயத்தைஉருவாக்கும் கருவிகள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவரதுபோதனைகள் மக்களுக்குஉற்சாகத்தைஏற்படுத்துவதாக இருப்பதாகஅவர் கூறினார் சீக்கியமக்கள் உலகமெங்கும் தாங்கள் வசிக்கும் நாடுகளில் இதனைகடைபிடிக்கவேண்டும் என்றார் ஐந்தாவதுஉலகநாடாளுமன்றதலைவர்கள் உச்சிமாநாட்டில் மக்களவைத் தலைவர் திருஷம் பிர்லாகலந்தகொண்டார் ஐ நா வின் ஆதரவுடன் ஜெனீவாவிலுள்ளசர்வதேசநாடாளுமன்ற சங்கமும் ஆஸ்திரியநாடாளுமன்றமும் இதற்கானஏற்பாடுகளைசெய்துள்ளன காணொளிகாட்சி மூலமாக இந்தமாநாடுநடைபெறுவது இதுவேமுதல் முறை நாடாளுமன்றஉறுப்பினர்கள் ராஜீவ் பிரதாப் ரூடி மற்றும் மீனாக்ஷி லெய்கி இந்தமாநாட்டில் கலந்துகொள்கிறார்கள் பலதரப்பட்டநடவடிக்கையின் மூலம் அமைதிக்கானமுயற்சியும் மக்களுக்கும் உலகம் அனைத்திற்கும் தேவைப்படும் நீடித்தநிலைத்தவளர்ச்சிஎன்றகருத்தைவலியுறுத்தி இந்தமாநாடுநடைபெறுகிறது கோவிட் தொற்றுகட்டுப்பாடுசவால்கஉள்ளநிலையில் புதியவளர்ச்சியுடன் கூடிய உலகத்தைஉருவாக்குவதே இந்தமாநாட்டின் நோக்கமாகும் சரியானஉணவு உட்கொள்ளுங்கள் திட்டத்தைமத்தியசுகாதாரஅமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் நேற்றுதொடங்கிவைத்தார் இதற்கான புதிய இணையதளத்தைதொடங்கிவைத்தஅவர் சுரியானஉணவு உண்பதில் உள்ளசவால்கள் என்று புத்தகத்தையும் அவர் வெளியிட்டார்

இக்கூட்டததில் பேசியஅமைச்சர் திரு வர்தன் உண்வு ஆரோக்கியம் போன்றவற்றில் விழிப்புணர்வும் கவனமும் தேவைஎன்றார் போஷான் அபியான் திட்டம் ரத்தசோகைபோக்கும் திட்டம் கட்டுடல் இந்தியா போன்றவற்றை அரசு செயல்படுத்தியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் நாட்டின் கடல்சார் நலன்களைபாதுகாப்பதில் இந்தியக் கடற்படையின் அளப்பரிய பங்களிப்பிற்குபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டுதெரிவித்துள்ளார்

நாட்டின் பாதுகாப்பிற்குஎத்தகையசவால் ஏற்பட்டாலும் அதனைஎதிர்கொள்ளும் விதமாககடற்படைகப்பல்கள் மற்றும் விமானங்களை முழு ஆயத்தநிலையில் வைத்திருப்பதுகுறித்தும் நம்பிக்கைதெரிவித்தார்

இதன்மூலம் கிடைக்கும் வருவாய் முழுவதும் பழங்குடியினருக்கேசெல்வதன்மூலம் அவர்களின் வருவாய் மற்றும் வாழ்வாதாரம் மேம்படஉதவும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்

மாநிலம் முழுவதும் அமைச்சா்கள் மற்றும் அதிகாரிகள் இப்பணிகளைஆய்வு செய்துவருகின்றனா்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாட்டிலேயேமுதல் முறையாக இதபோன்றமையம் தமிழகத்தில்தான் தொடங்கப்பட்டுள்ளதாகக் கூறினார்

சுட்டப்படியானசரியானநடவடிக்கைதான் எனஉச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதுதொடர்பானவழக்கைவிசாரித்தநீதிபதிரிஷிகேஷ் ராய் இந்தமரணம் குறித்தபீகார் தலைநகர் பாட்னாவில் முதல் தகவல் அறிக்கைபதிவு செய்யப்பட்டதுசட்டப்படிசெல்லும் என்றுதெரிவித்துள்ளார் விசாரணைநடத்திவரும் சிங் மும்பைகாவல்துறையினர் சுஷாந்த் மரணம் தொடர்பாக வழக்குதொடர்பாக இதுவரைசேகரித்துள்ள ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களைசிபிறவசம் ஒப்படைக்கவேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் சுஷாந்த் சிங் மரணம் தொடர்பாக எதிர்காலத்தில் பதிவு செய்யப்படக்கூடியவழக்குகளையும் சிபிஐ யேவிசாரிக்கவேண்டும் எனவும் நீதிபதிதமதுதீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் இந்தவழக்குதொடர்பாக விசாரணைநடத்தமும்பைசென்றபீகார் காவல்துறையினருக்குமும்பைகாவல்துறைபல்வேறுதடைகளைஏற்படுத்தியதுசந்தேகத்தைஏற்படுத்துவதாகஉள்ளது என்றுகுறிப்பிட்டநீதிபதி வழக்குவிசாரணையில் சிபிஐ க்கும்சாராஷ்ட்ரஅரகஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் எனவும் உத்தரவிட்டார் ஆனால் உச்சநீதிமன்றத்தின் இந்தஉத்தரவைஎதிர்த்துமேல்முறையீடுசெய்யமகாராஷ்ட்டிரஅரசுதரப்பில் அனுமதிகோரியபோது நீதிபதிஅகனைஏற்கமறுத்துவிட்டார்